நாட்டின் அரசியல் அமைப்பு நமக்கு வலிமையை அளித்திருப்பதாக பிரதமா் திரு

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி கடலூர் மாவட்டத்தில் நிவர் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை இன்று நேரில் ஆய்வு செய்கிறார்

நிவர் தீவிர புயல் தற்போது புயலாக வலுவிழந்து வடகடலோர தமிழகத்தில் நிலைகொண்டிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

குஜராத் மாநிலம் கெவாடியாவில் நடைபெறும் இரண்டு நாள் சட்டப்பேரவை தலைவர்களின் மாநாட்டில் காணொலி மூலம் இன்று நிறைவுரை ஆற்றிய அவர் இந்த வலிமை கடினமான பணிகளை எளிதாக்குவதாக குறிப்பிட்டார் நம் நாட்டின் அரசியல் சாசனத்தை வடிவமைத்தவர்களை நினைவில் கொள்ளும் வகையில் இன்றைய தினம் அரசியல் சாசன தினமாக கொண்டாட ஐந்தாண்டுகளுக்கு முன்னா் முடிவுசெய்யப்பட்டதாக கூறினாா் நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைப்பதில் பங்காற்றிய அனைவரையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதாகவும் பிரதமர் கூறினார்

மும்பை தீவிரவாத தாக்கதல் போன்ற சம்பவங்களை தடுத்து நம் நாட்டை பாதுகாக்கும் பாதுகாப்பு படையினரையும் வணங்குவதாக பிரதம் குறிப்பிட்டார் பிரதமர் எரிசக்தி சர்வதேச புதுப்பிக்கத்தக்க ளிசக்தி முதலீடு கூட்டம் மற்றும் கண்காட்சியையும் பிரதமர் இன்று மாலை காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார் நீடித்த ளிசக்தி மாற்றத்திற்கான கண்டுபிடிப்புகள் என்ற தலைப்பில் நடைபெறும் இந்த மூன்று நாள் மாநாட்டை மத்திய புதுப்பிக்கத்தக்க ளிசக்தி துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது

இந்திய நாட்டின் அரசியல் சாசனத்தை நினைவு கூறும் வகையில் கொண்டாடப்படும் இந்நாள் தேசிய சட்ட தினமாகவும் கடைபிடிக்கப்படுகிறது

நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டவர்கள் பல்வேறு சமயங்கள் மதங்கள் சமூகத்தை சோந்தவர்கள் இணைந்து இதனை வடிவமைத்தது இகன் சிறப்பம்சமாகும் நம் நாட்டின் ஜனநாயகம் ஒருமைப்பாடு மத சார்பின்மை சமத்துவ நாடாக இந்தியா பிரகடணப்படுத்தப்பட்டதோடு அதன் குடிமக்களுக்கு நீதி சமத்துவம் சுதந்திரம் ஆகியவற்றை அரசியல் சாசனம் உறுதி செய்கிறது

மாணாக்கர் தங்களது இலக்கை எட்ட ஆக்கப்பூர்வமான அணுகுமுறை நேர்மை ஒழுக்கத்துடன் செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார்

கோவிட் சூழல் மூலம் நாம் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர் எதிர்காலத்தில் இத்தகைய சவால்களை எதிர்கொள்ள நிபுணர்கள் இணைந்து தீர்வுகளை கண்டறிய வேண்டும் என்றும் கோரினார்

எடப்பாடி கே பழனிச்சாமி கடலூர் மாவட்டத்தில் நிவர் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை இன்று நேரில் ஆய்வு செய்கிறார் அப்பகுதி பாதிப்புகளை இன்று பிற்பகல் முதல் பார்வையிடும் முதலமைச்சர் புயல் சேத விவரங்களை கேட்டறிகிறார்

அமித்ஷா இதனிடையே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நிவர் புயல் பாதிப்புகளை மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சா் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் டிவிட்டரில் இன்று இதனை தெரிவித்த அவர் இதுதொடர்பாக தமிழக புதுச்சேரி முதலமைச்சர்களிடம் தொலைபேசி மூலம் பேசி இருப்பதாகவும் கேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று உறுதியளித்திருப்பதாகவும் கூறினார் ஏற்கனவே தேசிய பேரிடர் மேலாண்மை அதிரடிப்படை குழுவினர் தமிழகத்தில் முகாமிட்டு மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய தயார் நிலையில் இருப்பதாகவும் திரு

பன்னீர்செல்வம் சென்னை தரமணி வேளச்சேரி பகுதிகளில் மழை பாதிப்புகளை பார்வையிட்ட துணை முதலமைச்சர் திரு

தங்கமணி நிவர் புயல் காரணமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தடைபட்டுள்ள மின் விநியோகம் இன்று மாலைக்குள் சீர் செய்யப்படும் என மாநில மின்குறை அமைச்சர் திரு

சென்னை பெரும்பாக்கம் பகுதியில் மழை வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பிற மாவட்டங்களில் மின் விநியோகம் நாளை மாலைக்குள் சீர் செய்யப்படும் என்றார்

சண்முகம் விழுப்புரம் மாவட்டத்தில் தாழ்வான பகுதிகளில் தேங்கியுள்ள மழை நீரை அகற்றும் பணிகளை மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு

வி சண்முகம் இன்று நேரில் ஆய்வு செய்தார் இப்பணியில் நகராட்சி ஊழியர்களும் தீயணைப்பு துறையினரும் ஈடுபட்டுள்ளனர்

இதனையடுத்து வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை தர்மபுரி மாவட்டங்களில் இன்று கன மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் தெரிவித்துள்ளது

முன்னதாக புதுக்கோட்டை நாகை தஞ்சை திருவாருர் கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நேற்று முன்தினம்முதல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது வேலூர் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மாவட்டங்களில் இன்று அதிகாலை முதல் பலத்த காற்றுடன் மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

நாகை இயல்பு நிலை நாகை மாவட்டத்தில் நிவர் புயல் காரணமாக முடங்கி போய் இருந்த இயல்பு நிலை திரும்புவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய மாநில அரசுகளின் நடவடிக்கையால் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள தாக்கப்படுவது தவிர்க்கப்பட்டுள்ளது என்றார்

கிரிக்கெட் இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கிடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி சிட்னியில் நாளை தொடங்குகிறது

இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது